மாற்றங்களுக்கு ஏற்ப ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

விவாகரத்து பெற்ற மகள்களும் குடும்ப ஒய்வூதியத்தை பெறும் வகையில் அதற்குரிய விதிகள் தளரத்த்தப்பட்டுள்ளதாக மத்தியப் பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு

நட்டா வெளியிட்டார்

ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஐநா சபையின் முடிவெடுக்கும் இடத்திலிருந்து இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் தான் இந்தியாவை ஒதுக்கி வைத்திருப்பீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

மூன்றாவது உலகப் போர் ஒன்றுதான் நடைபெறவில்லை ஆனால் இக்காலகட்டத்தில் பல போர்களும் குழுக்களுக்கு இடையே மோதல்களும் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகரித்து உலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கான பதிலை அந்த சபையிடமிருந்து தாம் அறிய விரும்புவதாகவும் அவர் கூறினார்

பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமாின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை செள்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

மத்திய அரசு உத்தேசித்துள்ள மருத்துவ ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தால் நாடுமுழுமைக்கும் விரிவான சுகாதார புள்ளி விவரங்கள் கிடைக்கும் என்றும் மேலும் இந்த துறை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இணைக்கவும் அது உதவும் என்றும் அவர் கூறினார் மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும்போது கிடைக்கும் புள்ளி விவரங்கள் சுகாதாரத் துறையை மேலும் மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பொது சுகாதாரத் துறையில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு

பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு

நட்டா வெளியிட்டார் சத்திஷ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு ரமன்சிங் ராஜ்ஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் திரு

பூபேந்தர் யாதவ் திரு அருண்சிய் திரு கைலாஷ் விஜய் வராகியா ஆகியோர் மீண்டும் பொதுச் செயலாளர்களாக தொடர்கிறார்கள்

துஷ்யந்த் குமார் கௌதம் திருமதி புரந்தேஸ்வரி திரு

தருண் சுக் திரு திலிப் சைக்கியா ஆகியோர் புதிய பொதுச்செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பொருளாளராக திரு ராஜேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் பிஜேபி இளைஞர் அணித் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளார்

சுதாள்சு திரிவேதி திரு ராஜீவ் பிரதாப் ரூடி திரு

ஒய்வூதியம் பெற்று வரும் ஒருவர் உயிரிழந்தால் அவருக்கு மகள் இருக்கும் பட்சத்தில் அவர் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அல்லது விவாகரத்துக்கு மனு செய்திருந்தாலும் குடும்ப ஒய்வூதியத்தைப் பெற தகுதி உடையவராகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை மேற்கொண்ட முக்கியமான சீர்திருத்தம் இது என்று கூறினார் விவாகரத்துப் பெற்ற மகள்கள் சமூகத்தில் சமஉரிமை பெறவும் மதிப்புடன் வாழவும் இத்தகைய நடவடிக்கை உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மாற்றத் திறளாளி குழந்தைகளும் அவரது தாய் அல்லது தந்தையின் குடும்ப ஓய்வூதியத்தைப் பெறும் வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறினார்

வயதான காலத்தில் ஓய்வூதியர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை வழங்க வேண்டாம் என்பதற்காக வாழ்நாள் உறுதிச் சான்றை அளிப்பதற்காக அவர்கள் நேரில் வரவேண்டிய அவசியமில்லை என்றும் டிஜிட்டல் தொழில் நுட்பத்தில் அதற்கான சான்றை வழங்கினால் போதும் என்றும் முக்கியமான முன்முயற்சியை அரசு எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் நடைபெறவுள்ள பீகார் சுட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பாட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் மக்கள் மீண்டும் ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு அளிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார் பிஜேபி ஐக்கிய ஜனதா தள அரசு கடந்த ஐந்தாண்டுகளில் ஏராளமான வளர்ச்சித் திட்டங்களை அம்மாநிலத்தில் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் முக்கிய எதிர்க்கட்சியாள ராஷ்ட்ரீய ஜனதா தள் க்கு பீகார் மாநிலத்தின் வளர்ச்சி பற்றிய எந்தவொரு திட்டமும் இல்லை என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

இதனையடுத்து

இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது

அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது